நரேந்திரமோடி காணொலி மூலம் அணிசாரா இயக்க உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார்

ஆசியா ஆ

அதேவேளையில் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொண்டு மற்றவர்கள் தத்தம் சொந்த இடங்களுக்கு செல்லக்கூடாது என்றும் அவர் அநிவுறுத்தியுள்ளார்

இதன் அடிப்படையில் தமிழகத்திற்கு தேவையான கொரோனா நிவாரண நிதியை மத்திய அரசு ஒதுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது

இதனிடையே இடம்பெயா்ந்து செல்லும் ஒவ்வொரு தொழிலாளிக்கு ஆகும் ரயில்வே செலவை ஏற்றுக்கொள்வதாக காங்கிரஸ் தலைவர் திருமதி

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னையில் ஒருமுகப்படுத்தப்பட்ட சோதனையால் கோவிட் பாதிப்பு எண்ணிக்கை அதிகமாகும் என்றாலும் மக்கள் பதற்றப்பட வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளார் ஊரடங்கு தளர்வை பயன்படுத்தி அத்யாவசியம் மற்றும் சில்லறை பொருட்களை வாங்க மக்கள் அடிக்கடி கடைகளுக்கு செல்லக்கூடாது என்று கூறினார் மேலும் வீடுகளுக்குள் இருப்போரும் அதிகவனத்துடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் கைகளை கழுவ வேண்டும் காய்கறிகளையும் கழுவ வேண்டும் என்றும் கூறினார் சென்னை கோயம்பேடு சந்தை மூடப்பட்டிருந்தாலும் தெருக்களில் வரும் காய்கறி வியபாரிகள் அனைவரும் சோதனைக்குட்படுத்தப்படுவார்கள் என்றார் கோயம்பேட்டிலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்றுள்ள தொழிலாளர்களை கணக்கெடுத்து அவர்களை தனிமைப்படுத்தி நோய் தடுப்பு முயற்சிகளை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் மேற்கொண்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்

கோவிட் நோயாளிகளுக்கு சிறந்த படுக்கை வசதிகள் நாட்டிலேயே தமிழகத்தில் தான் அதிகம் உள்ளதாகவும் அவர் எடுத்துரைத்தார் தமிழகத்தை பொறுத்தவரை கொரோனா உயிரிழப்பு மிகவும் குறைவு என்று எடுத்துரைத்த அவர் சிறந்த மருத்துவ சிகிச்சையின் மூலம் இந்தியாவில் அதிகம் போ குணமடைவதாகவும் மரண எண்ணிக்கை மிகமிக குறைவாக இருப்பதாகவும் குறிப்பிட்டாள் இதற்காக மருத்துவர்களையும் செவிலியர்களையும் பாராட்டுவதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார் விலகல் கை கழுவுவது முக கவசத்தை நிரந்தரமாக அணிவது சமுக ஆகியவற்றின் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார்

கரூர் மாவட்டத்தில் நாளை மறுநாள் முதல் கொசுவலை ஜவுளி நிறுவனங்கள் செயல்படத் தொடங்கும் என அவர் கூறினா் மாவட்டத்தில் வர்த்தக நிறுவனத்திற்கு வருபவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படுவது குறித்து ஆலோசிக்கப்படுவதாக கூறினார்

இத்தடைக்காலத்தில் அத்யாவசிய பொருட்களின் விலை உயர்வு கட்டுப்படுத்தப்படும் என்றார்

கோவை தொண்டாமுத்தூா் தொகுதிக்கு உட்பட்ட மாதம்பட்டி பகுதி மக்களுக்கு மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு

வளர்மதி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இன்று வழங்கினார்

சென்னையில் இன்று அறிக்கை அஷ்நில் இதை தெரிவித்த அவர் இதில் முறைகேடுகள் நடந்ததாக திமுக தலைவர் திரு

க

அரசிற்கு அவப்பெயர் உண்டாக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தில் இப்புகார் தெரிவிக்கப் பட்டிருப்பதாகவும் அவர் குறை கூறினார்

தஞ்சை மாவட்டத்தில் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் தந்போதைய நடைமுறைகளில் எவ்வித தளர்வும் இன்றி தொடர்ந்து முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

சென்னை கோயம்பேடு சந்தையிலிருந்து திருச்சி மாவட்டத்தில் சொந்த ஊருக்கு வந்துள்ளவர்கள் உடனடியாக அருகில் உள்ள அரசு அரம்ப சுகாதார நிலையம் மற்றும் அரசு மருத்துவமனையில் பரிசோதனை செய்துகொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

ஆண்டுதோறும் கோலாகலமாக நடைபெறும் சித்திரை திருவிழா கோவிட் தொற்று காரணமாக ரத்து செய்யப்பட்டாலும் மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெற்றது மனதிற்கு நிறைவு தருவதாக உள்ளது என்று பக்தர்கள் தெரிவித்தனர் வழக்கமாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவியும் கோவில் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக இன்று வெறிச்சோடி காணப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்